வெங்கையநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

உலகத்தரம் வாய்ந்த மருந்துகளை கட்டுபடியாகக் கூடிய விலையில் வேண்டியது காலத்தின் தேவை என்று குடியரசுத் தயாரிக்க துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் ஹைதராபா தில் சரோஜினி நாயுடு வனிதா பார்மசி மஹாவித்யாலயா வின் ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இந்திய மருந்து உற்பத்தித் துறையினர் தர நிர்ணய விதிமுறைகளில் உயர்ந்த நிலையைப் பின்பற்றவேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க கூடுதல் நிதி ஆதாரங்களை உருவாக்குதல் அவசியம் என்றும் அவர் கூறினார் உயிர்காக்கும் மருந்துகளை வளரும் நாடுகளிலும் குறைந்த விலையில் கிடைக்கச் செய்வதன் மூலம் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் தன்னிகரற்ற சேவை புரிந்து வருவதாக திரு வெங்கைய நாயுடு கூறினார் எய்ட்ஸ் நோயைக் கட்டுப்படுத்துவதற்கான ரெட்ரோ வைரஸ் எதிர்ப்பு மருந்தின் வினியோகத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகத் தெரிவித்த அவர் ஜெனரிக் மருந்துகளின் உற்பத்தியில் இந்தியா உலகிற்கு முன்னோடியாக திகழவேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றார் இந்திய மருத்துவமுறையை தரமானதாக ஆக்கி தரக் குறியீடு பெற இளம் ஆராய்ச்சியாளர்கள் பாடுபட வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் கேட்டுக்கொண்டார்

இதற்கான தேர்தல் அறிவிக்கையும் நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும்

ஒரு கட்டசத் தேர்தல் பலகட்டத் தேர்தல் இரண்டிற்கும் இது பொருந்தும் என்றும் தேர்தல் அறிக்கைகள் தற்போதுதேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் ஒரு பகுதியாக மாற்றப் பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

சுஷ்மா ஸ்வராஜ் இன்று மதியம் மாலத்தீவின் தலைநகர் மாலே சென்றடைந்தார் இப்பயணத்தின் போது அவர் அந்நாட்டு பிரதமர் திரு இப்ராஹீம் சோலி நாடாளுமன்ற சபாநாயகர் திரு காசிம் இப்ராஹீம் மற்றும் அவரது சகா திரு அப்துல்லா சாகித் ஆகியோரை சந்தித்துப் பேச உள்ளார் அந்நாட்டு அமைச்சரிகளின் கூட்டுக் கூட்டத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார் கடந்த நவம்பர் மாதம் மாலத்தீவுகளின் புதிய பிரதமராக திரு இப்ராஹீம் சோலி பதவி ஏற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டதும் மாலத்தீவுகளில் புதிய அரசு அமைந்த பின்னர் அந்நாட்டுடனான இந்தியா வின் உறவுகள் பரந்த அளவில் மேம்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது

பலியானவர்களின் உறவினர்களுக்கு தேவையான விசா உதவிகளை விரைந்து வழங்க நியூசிலாந்து குடியேற்றத் துறை அதிகாரிகள் பிரத்தியேக இணையதளம் ஒன்றையும் தொடக்கியுள்ளனர்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று மாலை சென்னையில் வேட்பாளர் பட்டியலை அண்ணா கருணாநிதி நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்தினார் திமுக பொதுச்செயலர் திரு அன்பழக னையும் அவர் சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதற்கிடையே அஇஅதிமுக வின் வேட்பாளர் பட்டியலும் இன்று மாலையே அறிவிக்கப்படும் என கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப் பட்டுள்ளனர் இதன்படி அக்கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் திரு ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் போட்டியிடுவார் என்றும் சிதம்பரத்தில் தேர்தல் அணையத்தால் ஒதுக்கப்படும் தனிச் சின்னத்தில் தாம் போட்டியிட இருப்பதாகவும் திரு

திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயகக் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்களும் திமுக சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது மதிமுக எந்தச் சின்னத்தில் போட்டியிடும் என்பது உரிய நேரத்தில் அறிவிக்கப் படும் என அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு

கோ தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது பற்றிய விவரங்கள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன

தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியும் வேலூர் தொகுதியில் புதிய நீதிக் கட்சியும் தஞ்சை யில் தமிழ் மாநில காங்கிரசும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் என அறிவிக்கப்பட்டுள்ளது அழிஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இண ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆகியோர் தோழமைக்கட்சி தலைவர்கள் முன்னிலையில் சென்னையில் இன்று நடத்திய கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் இந்த விவரங்களை அறிவித்தனர்

மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தென்காசி தொகுதியில் தானே போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார் தேர்தல் சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் இருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிரோம் என்றும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முறையாகப் பின்பற்றப் படுகிறதா என்பதைக் கண்காணிக்க புதுவையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநிலக் கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய மாவட்ட அளவிலான நிலைக்குழு அமைக்கப் பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற இக்குழுவின் முதலாவது கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு அருள் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து எடுத்துக்கூறினார் மாவட்ட தேரதல் அதிகாரி அலுவலகத்தில் செயல்படும் ஒற்றைச்சாளர அனுமதிப் பிரிவு ஊடகச் சான்றளிப்பு மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து கையேடு ஒன்றும் வழங்கப் பட்டது புதுச்சேரி மாவட்டத்தில் அமைதியாகவும் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடைபெற அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மாவட்ட தேர்தல் அதிகாரி கேட்டுக்கொண்டார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வசதி குறித்த செயல்முறை விளக்க விழிப்புணர்வு பிரச்சார வாகனங்கள் இன்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நிறுத்தப்படுகிறது வாக்காளர்கள் இந்த வாகனத்தில் உள்ள அலுவலர்களிடம் தங்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் துறை அறிவித்துள்ளது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச புதுவையில் காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் இன்று சிபிஐ அலுவலகத்திற்குச் சென்று திரு

விஸ்வநாதன் திரு

கலைநாதன் திரு சலீம் ஆகிய சிபிஐ தலைவர்களை சந்தித்துப் பேசினர்

ஆயினும் இத்தொகுதியில் திமுக போட்டியிடும் என அறிவிக்கப் பட்டதால் சிபிஜ அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்றைய சந்திப்பு நடந்துள்ளது தட்டாஞ்சாவடி சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் சிபிஐ தனித்துப் போட்டியிடுமா என்பது குறித்து நாளை நடைபெற உள்ள அக்கட்சியின் நிர்வாகக் குழுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது

கணபதி திருச்சி யில் திருமதி சாருபாலா தொண்டைமான் சிதம்பரத்தில் திரு இளவரசன் ஆகியோர் அம்முக வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள்

டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் கட்சிக்கான சின்னம் கிடைத்தவுடன் பிரச்சாரத்தைத் தொடக்கவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

தினகரன் தெரிவித்துள்ளார் தேனி மக்களவைத் தொகுதியில் நான் நின்றாலும் நிற்பேன் என்று அவர் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஊடக மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரமணியன் திறந்து வைத்தார் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் விளம்பரங்கள் இந்த மையத்தால் கண்காணிக்கப் படும் என்று அவர் தெரிவித்தார் கிழக்கு திசைக் காற்று வலுப்பெற்று வருவதால் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாயப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது

வெங்கையநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகும் நிலையில் அஇஅதிமுக வேட்பாளர் பட்டியலும் இன்றே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப் படுகிறது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளின் புதுவையில் முறையான அமலாக்கத்தை கண்காணிக்க அரசியல் கட்சிப் பிரதிநிதிகள் அடங்கிய மாவட்ட நிலைக்குழு அமைக்கப் பட்டுள்ளது